நடைபெறுகிறது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இதில் கலந்தகொள்கிறார் கோடை விடுமுறை தூய்மை இந்தியா பயிற்சி திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது

விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

தமிழகத்தில் அனல் மின் நிலையங்கள் முழு உற்பத்தியை எட்டியுள்ளதால் மின் விநியோகத்தில் தடை ஏற்படாது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் மே தினத்தையொட்டி கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெற்றன

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாளை நடைபெற உள்ள முதலமைச்சர்கள் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கலந்துகொள்கிறார் இதற்காக நாளை காலை அவர் புதுதில்லி புறப்பட்டுச் செல்கிறார்

காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி தமிழகத்தில் பல்வேறு தரப்பிலும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் இதுகுறித்து பிரதமர் மற்றம் மத்திய அமைச்சர்களுடன் திரு எடப்பாடி பழனிசாமி விவாதிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மற்நாள் காவிரி நதிநீர் மேலாண்மைக்கான வரைவு செயல் திட்டம் ஒன்றை தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் தமிழக முதலமைச்சரின் தில்லி பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது விடுமுறையை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும் வகையில் கோடைக்கால தூய்மை இந்தியா பயிற்சி திட்டத்தை மத்திய அரசு இன்று தொடங்கியுள்ளது மத்திய குடிநீர் மற்றும் துப்புரவுத்துறை அமைச்சகமும் மனிதவள மேம்பாடு மற்றும் இளையோர் நலத்துறை அமைச்சகமும் இணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்துகின்றன இத்திட்டத்தில் பங்குபெறும் மாணவர்கள் தங்களது பெயர்களை வலைதளத்தில் பதிவு செய்துகொள்ளலாம்

இத்திட்டத்தில் முழு ஈடுபாட்டுடன் பங்கேற்கும் மாணவர்களுக்கு கல்லூரி பல்கலைக்கழகம் மாவட்டம் மாநிலம் மற்றும் தேசிய அளவில் சிறப்பு சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளுக்கு சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அனைத்து உயர்நீதிமன்றங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா நீதிபதிகள் திரு கன்வில்கர் திரு சந்திரகுட் ஆகியோரை கொண்ட பெஞ்ச் இன்று பிறப்பித்துள்ள உத்தரவில் விசாரணை நீதிமன்றங்கள் தேவையின்றி இந்த வழக்குகளை ஒத்திவைக்கக்கூடாது என்றும் இதனை உயர்நீதிமன்றங்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது ஒவ்வொரு நீதிமன்றமும் மூன்று நீதிபதிகளை கொண்ட கண்காணிப்பு குழுவை அமைத்து விசாரணையை ஒழுங்குப்படுத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற பெஞ்ச் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது வறுமைக்கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தினரின் வீடுகள் உள்பட அனைத்து வீடுகளிலும் மின்சார வசதி அளிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார்

சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் ஏப்ரல் மாத முடிவில் ஒரு வட்சும் கோடி ருபாயை தாண்டியுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள தகவலில் வரி வசூலில் இது குறிப்பிடத்தக்க ஒரு சாதனை என்றும் பொருளாதாரத்தை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல இது உதவிடும் என்றும் கூறினார்

தருமபுரி மாவட்டத்தில் மத்திய அரசின் சார்பில் தேசிய நெடுஞ்சாலைகள் ரயில்வே இருப்புப் பாதைகள் பாலங்கள் உள்ளிட்ட கட்டமைப்பு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்

நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரோடு நாமக்கல் மாவட்டங்களில் பலத்த காற்று மழை காரணமாக சேதமடைந்த மின் கம்பங்கள் மின்மாற்றிகள் போன்றவை இரவு பகலாக சீரமைக்கப்பட்டு வருவதாக கூறினார் மின் விநியோகம் பாதிக்கப்பட்ட இடங்களில் படிப்படியாக இயல்பு நிலை திரும்பி வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

நகராட்சிப் பகுதிகளில் முதன் முறையாக மேற்கொள்ளப்படும் இத்திட்டத்தால் குமாரபாளையத்தில் தொழில்கள் வளர்ச்சி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார்

மே தனத்தையொட்டி தமிழகம் முழுவதும் சிறப்பு கிராம சபைக் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் ஊராட்சி ஒன்றியம் விராலியூர் கிராமத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்தகொண்ட மாவட்ட ஆட்சியர் திரு ஹரிஹரன் தங்கள் பகுதியில் நடைபெறும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து பொது மக்கள் அறிந்தகொள்வதற்காகவே இத்தகைய கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுவதாக கூறினார் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் கொசு ஒழிப்பு நடவடிக்கைக்கு மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

வெங்கலப்பொட்டல் கிராமத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு சுந்தீப் நந்துரி கலந்து கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தத்தனூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு திருநாவுக்கரசர் கலந்து கொண்டார் கூடங்குளம் முதல் அணுஉலையில் ஏற்பட்ட தொழில்நட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு இன்று காலை முதல் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கி உள்ளது

அணு மின் உற்பத்தி படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு ஆயிரம் மெகா வாட் முழு உற்பத்தி திறன் விரைவில் எட்டப்படும் என்று அணு மின் நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது குட்கா விவகாரத்தில் பல்வேறு ஆதாரங்களை மறைக்க முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்ற அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் வெளிப்படையான சோதனை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் வரி அல்வாத வருவாய் ஆதாரங்களை பெருக்குவதற்கு மாநில அரசு முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு தெரிவித்துள்ளார் அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறைப்படுத்திய பின் வரி வருவாய் ஆதாரங்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் இதனால் மாநில அரசால் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார்

வேலூர் கடலூர் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலையில் உள்ள அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையங்களில் வரும் சனிக்கிழமை சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது

ஆக்லாந்தில் இன்று தொடங்கிய நியூசிலாந்து ஒபன் பேட்மின்டன் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் கபூர் குஹூ கார்க் இணையும் ஷிவராம் சர்மா பூர்விஷா இணையும் காலிறதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன